சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷ பந்தன் பண்டிகையும் சமஸ்கிருத மொழி தினமும் இன்று கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நாட்டின் மத்திய மற்றும் மேற்குப்பகுதிகளில் நாளை முதல் அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வாளிலை ஆய்வு மையம் தெிவித்துள்ளது

நிபுணர் குழுக்களின் பரிந்துரையின்படி அடுத்தக்கட்ட சோதனைக்கு உட்படுத்துவதற்கு மருந்து கட்டுப்பாட்டு தலைவர் டாக்டர் சோமானி அனுமதி அளித்துள்ளார் புனேயில் உள்ள ஸீரம் இந்தியா நிறுவனம் இந்த மருந்தின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த விவரங்களை அளித்த பிறகு மூன்றாம் கட்ட சோதளைகள் தொடங்கும் என்று தெரிகிறது

சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷ பந்தன் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா்

அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு ராக்கி அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் தன்னலம் கருதாது அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வரும் செவிலியா்களுக்கு பாராட்டு தெரிவித்தாா் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வுக்கும் பல்வேறு தரப்பினரும் ராக்கி கட்டி மகிழ்ந்தனர் ஆப்போது பேசிய திரு வெங்கையா நாயுடு இது போன்ற பாரம்பரியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய பண்டிகைகள் குறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார் இந்த பண்டிகைகள் வெளிப்படுத்தம் அன்பு கருணை நட்பு ஆகிய குணங்களை இளைய தலைமுறையினர் கற்றுக் கொள்ள வேண்டுமென்றம் கேட்டுக் கொண்டார்

சகோதரத்துவத்தை உணர்த்தும் வகையில் கையில் கட்டப்படும் ராக்கி கபறுகள் இந்த ஆண்டு மகளிர் கய உதவிக் குழுக்கள் மூலம் அதிக அளவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வழக்கமாக ராக்கி கயறு சீனாவிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது உலக சமஸ்கிருத மொழி தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி பிரதமா் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் சமஸ்கிருதம் ஒரு மொழி என்றும் இந்த மொழியை பரப்புவதிலும் பயிற்றுவிப்பதிலும் ஈடுபட்டுள்ள அழகான அனைவருக்கும் வாழ்த்துக்களைத் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் மொழியை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அனைவரும் முயற்சி மேற்கொள்ள இந்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொகியால் விடுத்துள்ள செய்தயில் நமது நாகரீகத்தை பறைசாற்றும் விதத்தில் இந்த மொழி அமைந்துள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வேதங்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியில்தான் எழுதப்பட்டுள்ளன என்றும் இதுதான் பல மொழிகளுக்கு தாய் மொழியாகவும் இருந்து வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சி திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங்கும் இந்நாளையொட்டி வாழத்துச் செய்தி விடுத்துள்ளார் இந்நாளைபொட்டி அகில இந்திய வானொலி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தது உத்திரபிரதேச மாநிலம் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுவதற்கு நாளை மறுநாள் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி அயோத்தியா நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார் இந்த பூமி பூஜையையொட்டி பல்வேறு நகரங்களின் முக்கிய இடங்களிலிருந்து அனுப்பப்பட்ட மண் மற்றும் புனித நீர் வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று முதலமைச்ள் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக சென்னை தலைமைச் செயகலத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சா் இன்று ஆலோசனை நடத்தினாா் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சா் மும்மொழிக் கொள்கை தமிழகத்தில் எப்போதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாகத் தெரிவித்தாா் மத்திய அரசு அறிவித்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கல்வி இடம்பெற்றிருப்பது வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது என்று முதலமைச்சள் குறிப்பிட்டார்

தமிழ்நாட்டு மக்களின் உணா்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழிக் கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிவங்கள் தங்களின் கொள்கைளுக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்டும்போது அதனை களைய மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

திரு ஜெய்தீப் பட்நாக் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அமெிக்காவின் பாதுகாப்பு நலன் கருதி சீனாவின் டிக்டாக் செயலியை தடை செய்வது குறித்து அமெிக்கா அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் நடவடிக்கை எடுப்பார் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளாா் அமெிக்காவின் பாதுகாப்பும் மக்களின் தனிப்பட்ட விவரங்களை சேகரிப்பதால் இதனை தடை செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் டிக்டாக் மட்டுமல்லாது சீனாவின் வீ சாட் உள்ளிட்ட பல்வேறு செயலிகளையும் தடை செய்வது குறித்து திட்டமிடப்பட்டு வருவதாக திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் தனக்குள்ள பொருளாதார அதிகாரத்தை பயன்படுத்தி டிக்டாக் செயலியை தடை செய்ய போவதாக குறிப்பிட்டிருந்தாா் நாட்டின் மத்திய மற்றும் மேற்குப்பகுதிகளில் நாளை முதல் அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் வாய்ப்பு உள்ளதாகவும் இதன் காரணமாக ஒடிஸா சத்திஷ்கர் மத்திய பிரதேஷ் மத்திய மகாராஷ்டிரா மற்றம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் நாளை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்வுநிலை காரணமாக அரபிக்கடலும் மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்த மூன்று நான்கு தினங்களில் கோவா கா்நாடகாவின் கடவோர மாவட்டங்கள் மற்றும் கேரளாவிலும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது மும்பையில் நாளை முதல் கனமழை முதல் மிகக்கனமழை வரை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அப்பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தும் விதத்தில் நிபுணர் குழு பரிந்துரைத்த அறிவுரையின்படி தோட்டக்கலைத் துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது